புல்வாமா தாக்குதல் சும்பவத்திற்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார்

புரோ வாலிபால் லீக் போட்டியில் சென்னை அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது

இனி விரிவான செய்திகள் புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான்தான் காரணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார்

இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் ஆதரவுடன் புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை தீவிரவாதிகள் நடத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு உரிய பதிவடி கொடுக்க பாதுகாப்புப் படைகளுக்கு முழு கதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இத்தொடர்பாக மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிக்கப்படும் என்று அனைத்துக் கட்சிகளும் உறுதி அளித்திருப்பதாக அவர் கூறினார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் உரிய விளைவுகளை சந்திப்பார்கள் என்று திரு ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்தார் இதற்கிடையே புல்வாமா தாக்குதல் சம்பவம் தொடர்பாக போலிப் புகைப்படங்கள் சமுக வலைதளங்களில் பரப்பப்படுவதாக மத்திய ரிசர்வ் காவல் படை தெரிவித்துள்ளது

இந்நிலையில் ஐம்மு கஷ்மீரில் பிரிவினைவாத தலைவர்கள் ஐந்து பேருக்கு அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பை அம்மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் நேற்று லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பயங்கரவாத கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டதாகத் தெரிவித்தார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களுக்கு பிஜேபி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நேற்று நடைபெற்றன கட்சித்தலைவர் திரு அமீத் ஷா மூத்த நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பவர் இதில் பங்கேற்றனர் பாகிஸ்தானின் சதிச்செயல் காரணமாக புல்வாமா தாக்குதல் சும்பவம் நடைபெற்றிருப்பதாக பிஜேபியின் தேசியச் செயலர் திரு எச் ராஜா கூறியுள்ளார் நேற்று அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரானுவத்திற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்று குறிப்பிட்டார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு உரிய பதிலடியை மத்திய அரசு கொடுக்கும் என்றும் திருராஜா கூறினார் தீவிரவாதம் வேரோடு அகற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயவாளர் திரு வைகோ கூறியுள்ளார் புல்வாமா தாக்குதல் சும்பவத்தில் உயிரிழந்த அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரனின் குடும்பத்திற்கு நேற்று ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த தாக்குதல் சும்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்றும் திரு வைகோ கேட்டுக் கொண்டார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கல்லூரி பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார்

கல்லூரிகள் என்பது இன்றைக்கு ஆரம்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள்

கூடுதலாகத்தான் இருக்கிறது உடுமலைப் பகுதியில் சின்னதம்பி யானையால் சேதடைந்த விளைநிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கால்நடை பராமரிப்புத் துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிரூஷ்ணன் கூறியுள்ளார்

இந்த ஆலையை மீண்டும் செயல்பட அனுமதி அளித்து தேசிய பகமைத் தீர்ப்பாயம் வழங்கிய தீர்பிபினை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இந்தத் தீர்ப்பு வழங்கப்படுகிறது

உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அவர் இதனை தொடங்கி வைக்கவுள்ளார் இந்த திட்டத்தின்கீழ் இரண்டு ஹெக்டேர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும்

அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மக்களவைத் துணைத்தலைவர் திரு தம்பிதுரை கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகளிர் நலனுக்காக மாநில அரசு நிறைவேற்றிய திட்டங்களைப் பட்டியலிட்டார் திருவாரூர் தியாகராஜ ஸ்வாமி திருக்கோயில் வளாகத்தில் ஆயிரம் நாட்டியக் கலைஞர்கள் ஒரே நேரத்தில் பங்கேற்ற கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது தமிழகம் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பரதநாட்டியக் கலைஞர்கள் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்

செகண்ட்ஸ் திருவாரூரில் உள்ள தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் சைவத் தலங்களில் தலைமை பீடமாக வணங்கப்படுகிறது திருவாரூர் ஆழித்தேர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேராகும்

கோவில் வளாகத்திலுள்ள கமலாம்பாள் சன்னதி அருகில் மிகப்பெரிய நடராஜர் சிலை எழுந்தருளச் செய்யப்பட்டது

நாட்டிய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சி கின்னஸ் சாதனைக்கா பதிவு செய்யப்பட்டது

தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்வதென இந்தியாவும் ஈரானும் முடிவு செய்துள்ளன புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் கண்டனம் தெரிவித்துள்ளன புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு கஷ்மீரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரத்து செய்யப்பட்ட இணையதள சேவை நேற்று முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பழங்கால இசைக்கருவிகளைக் கொண்ட தொல்லிசை களஞ்சியம் அரங்கிளை நேற்று திறந்து வைத்தார்

விருத்தாசலத்தில் நேற்று நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு

புரோ வாலிபால் லீக் போட்டியில் சென்னை அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசைப் பட்டியலின் பேட்ஸ்மென் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் இங்கிலாந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத் தலைவர் லெவன் அணிக்கு இடையேயான மகளிர் ஒருநாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டி இன்று மும்பையில் நடைபெறுகிறது நடப்பாண்டில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்குப் பின்னர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வுபெறுவதாக வெஸ்ட் இண்டிஸ் அணியின் கிரிஸ் கெய்ல் அறிவித்துள்ளார்

ஜுளியர் ஆடவர் பிரிவில் உத்தரகாண்டின் சூரஜ் பன்வாரும் மகளிர் பிரிவில் ரோஜி பட்டீலும் தங்கப்பதக்கம் வென்றனர்